செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார்

ஆயிரம் விளையாட்டு மையங்கள் தொடங்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் புதுதில்லியில் உள்ள சன்சத் மார்க்கில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது

அதிநவீன தொழில்நுட்பத்துடனும் தொலையுணாவு பாதுகாப்பு அம்சங்களுடனம் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் முக்கோண வடிவில் அமைக்கப்படவுள்ளது தற்போதைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் அருகே அமைக்கப்படவுள்ள இந்த கட்டிடம் மக்களவையின் தற்போதைய அளவைக் காட்டிலும் மூன்று மடங்கு பெரிதாக பிரமாண்டமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை கட்டிடமும் அதேபோன்று பெரிதாக கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டிடத்தின் உள் அவங்காரத்தில் இந்திய கலை பண்பாடு நாகரீகம் பாரம்பரிய கலைநயமிக்கதாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு பிரதம் எடுத்துள்ள முயற்சிக்கு தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள வாழ்த்து கடிதத்தில் தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டிடம் பழமையானது என்றும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தொடர்பு கொண்டது என்றும் இதனை மாற்றுவதற்கு பிரதமர் எடுத்த முயற்சி பாராட்டத்தக்கது என்றும் கூறியுள்ளார் சுயமியாதை நாட்டின் மாண்பு போன்றவற்றுக்கு அடையாளமாக இந்த கட்டிடம் திகழும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வலிமையாள புத்துயிர்மிக்க இந்தியாவை உருவாக்க இது வழிவகுக்கும் என்று திரு சந்திரசேகரராவ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி வாயிலாக இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாட்டில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிறைவுரையாற்றுகிறார் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு பங்களிப்பு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கு இந்த மாநாட்டில் விருதுகளும் வழங்கப்பட உள்ளன பயங்கரவாதம் மற்றும் வன்முறையற்ற சூழல் இருந்தால் மட்டுமே சார்க் நாடுகள் வலிமையாக இயங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சார்க் தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் உறுப்பு நாடுகள் பயங்கரவாதத்தை ஆதிக்கும் தீயகக்திகளை அடையாளம் கண்டு அதனை அகற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் தெற்காசியாவை வளமானதாக்கவும் பாதுகாப்பான மண்டலமாக்கவும் அனைவரும் கூட்டாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

இந்நாளைபொட்டி பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ வேண்டுமென்று குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவா்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாவான இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளதற்கு அக்கட்சியின் தலைவர் திரு ஜெ பி நட்டா அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான டுவிட்டர் பதிவில் ஏழை மக்களும் விவசாயிகளும் தொழிவாளர்களும் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது இந்த வெற்றி எடுத்துக் காட்டுவதாக அவர் கூறியுள்ளார்

தற்போது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழழயால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நேரில் பார்வையிட்ட முதலமைச்ச் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் முன்னதாக இன்று காலை நாகை மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் ஆய்வு செய்தார் பழங்கள்ளிமேடு கருங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் விளை நிலங்களின் பாதிப்புகள் குறித்தும் நீரில் மூழ்கிய பயிர்களையும் அவர் பார்வையிட்டார் வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நாகூர் தர்க்கா வுக்கு சென்ற முதலமைச்சன் அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொண்டார்

ஆந்திரா கோவா குஜராத் ஹரியானா கா்நாடகா கேரளா தெலங்கானா திரிபுரா மற்றும் உத்திரபிரதேச மாநிலங்களில் ஒரே குடும்ப அட்ளட திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

இடம்பெயர்ந்த தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம்

புகையிலைப் பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டுமென்ற கருத்தின் அடிப்படையில் உலக சுகாதார நிறுவனம் புதிய இயக்கத்தை நேற்று தொடங்கியது

ஒடிஸா மாநிலம் பாரதீப் துறைமுகத்தின் வடகிழக்குப் பகுதியில் கடலில் சிக்கிய இந்த மீன்பிடி படகை கடலோர காவல்படையினர் மீட்டனர்

தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு கருக்க முறைத் திருத்தம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு ஒலிபரப்புகிறது தருமபுரி மாவட்டம் அருர் சார் ஆட்சியர் மற்றும் வாக்காளர் பதிவு அலுவலர் திரு எம் பிரதாப் பெண்ணாகரம் வாக்குச் சாவடி நிலை அலுவவர் திரு ஆர் குமரேசன் ஆகியோர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியை மாநில செய்திப் பிரிவின் துணை இயக்குநர் திரு எம் ஜெயசிங் நெறிப்படுத்தியுள்ளாா் இந்த நிகழ்ச்சி இன்று இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பதரை மணி வரை சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகிறது இதனை தமிழகத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் காரைக்கால் பண்பலை நிலையமும் அஞ்சல் செய்யும் மக்களிடையே விளையாட்டு குறித்த விழிப்புணா்வையும் புதிய கவாச்சாரத்தையும் உருவாக்குதற்கு ஆயிரம் விளையாட்டு மையங்கள் தொடங்கபடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் பத்தாவது உலக விளையாட்டு உச்சிமாநாட்டில் பேசிய அவர் ஓய்வுபெற்ற விளையாட்டு வீரர்கள் மூலம் மத்திய அரசு கொள்கைகளையும் திட்டங்களையும் வடிவமைக்க உள்ளதாகத் தெரிவித்தார் நாட்டில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் உள்ள நிலையில் அவர்களது திறன் வீணாகாமல் இருப்பதற்கும் அதனை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறினார் இதனை செயல்படுத்துவதற்கு தொழில் நிறுவனங்களும் வர்த்கர்களும் முன்வர வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் கேலோ இந்தியா மற்றும் கட்டுடல் இந்தியா இயக்கத்தின் மூலம் இதனை பரவலாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது